உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ரஷ்ய அதிபா் திரு விளாடிமிா் புட்டின் அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்வி வருகிறாா்

வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் கற்றுக்குழல் குறித்து விவாதங்களும் கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகளும் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பருவநிலை மாற்றம் தொடர்பாக உலக அளவில் விவாதிக்கப்பட்டு வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் ஏழை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று அவர் தெரிவித்துள்ளார் கற்றுக்சூழலை பாதிக்காத மாற்று ளிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகக் கூறி அது தொடர்பான நடவடிக்கைகளை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார் தூய்மை இந்தியா இயக்கமும் இயற்கையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சுழல் தொடர்பாக தேசப்பிதா மகாத்மாகாந்தி எழுதிய கருத்துக்களையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் எழுதுவதோடு மட்டுமன்றி மகாத்மாகாந்தி அவற்றை பின்பற்றியதாகவும் பிரதமா் குறிப்பிட்டுள்ளாா் இதனை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வேளாண் அமைச்ச் திரு ராதாமோகன் சிங் உற்பத்தி செலவினங்களை விட கூடுதலான விலை தற்போது நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் விவசாயிகளின வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சள் திரு ரவி சங்கள் பிரசாத் தெரிவித்தாா்

நாடு முழுவதும் ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கென தனி அமைப்பினை ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அசாமில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள ஏழு ரோஹிங்யா்களை நாடு கடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இப்பிரச்சனையில் தலையிட விரும்பவில்லை என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் திரு விளாடியீர் புட்டின் இரண்டு நாள் அரகமுறைப் பயணமாகஇன்று புதுதில்லி வருகிறார் இரு நாடுகளுக்கிடையேயான வருடாந்திர உச்சி மாநாட்டில் நாளை அவா பங்கேற்கிறார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவது குறித்து திரு நரேந்திரமோடியுடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துடனும் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் இநதியா ரஷ்யா முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் திரு புட்டின் உரையாற்றவுள்ளார் மகாராஷ்டிராவில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புக்கான மாநில வருவாய் கட்டமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த மாற்றங்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

உத்திரபிரதேசம் மகாராஷ்டிரம் தெலங்கானாவில் போலியோ தடுப்பு கண்காணிப்பு நடவடிக்கைள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

நாட்டில் போலியோ முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த துறையின் செய்திக்குறிப்பு தெளிவுப்படுத்தியுள்ளது தமிழகம் கேரளா மற்றும் புதுச்சேரியில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்று எச்சிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை உருவாக உள்ளதாகவும் இது மேலும் வலுவடைந்து புயலாக உருவெடுக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குகநர் திரு பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

வங்கக்கடலிலும் வரும் எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதுக்கோட்டை கடலூர் சேலம் திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியையொட்டி மாவட்டங்களில் கனமழை இருக்கக்கூடும ் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் திருச்சூர் பாலக்காடு இடுக்கி மாவட்டங்களுக்கு உச்சபட்ச எச்சிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அம்மாநில முதலமைச்ச் திரு பினராயி விஜயன் அதிகாரிகளுடன் அவசரமாக ஆலோசனை நடத்தினார் உரிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் களமழை எச்சரிக்கைய அடுத்து அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்புக் குழுவினர் கேரளா விரைந்துள்ளனர் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாடி துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று மதுரையில் அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் குறித்து இக்கூட்டத்தில் ஆரோலாசனை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் டீசலுக்கான மானிய உதவியை உயர்த்தக்கோரி ராமநாதபுரம் மற்றும் நாகை மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்கவும் சேதமடைந்த படகுகளுக்கு உரிய நிவாரண உதவிகளை வழங்க வேண்டுமென்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

தகுதி நீக்க உத்தரவை ரத்து செய்வதற்கான அதிகாரம் தேர்தரல் ஆணையத்துக்குக் கிடையாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் இணைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் தங்கள் பெண் குழந்தைகளின் வளமான எதிர்காலம் உறுதி செய்ப்பட்டிருப்பதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்

சீன தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய கற்றில் இந்தியாவின் அஜய் ஜெயராம் மற்றும் சவுரவ் வாமா ஆகியோா் பங்கேற்கின்றனா்